திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி சர்தார் வல்லபாய் படேலின் பிறந்த தின நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்தார்

புதுதில்லி படேல் சவுக்கில் அமைந்துள்ள சர்தார் வல்லபாய் படேலின் திருவுருவ சிலைக்கு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா உள்ளிட்டோர் இன்றுகாலை மலர்தூவி மரியாதை செலுத்தினர்

தமிழக மக்களின் நலன்கருதி மருத்துவர்கள் தங்கள் போராட்டத்தைக் கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார்

இதனை தொடர்ந்து நடைபெற்ற வண்ணமிகு நிகழ்ச்சியில் நாட்டு மக்களுக்கு ஒருமைப்பாட்டு உறுதிமொழியை செய்துவைத்த பின்னர் உரையாற்றிய பிரதமர் இந்தியா தனது பன்முகத்தன்மையை கொண்டாடி வரும் இத்தருணத்தில் பல்வேறு பிரிவினரின் நம்பிக்கைகளையும் மரபுகளையும் மதிக்க கற்றுக்கொண்டால் அன்பும் அமைதியும் பெருகும் என்றார்

போர் மூலம் நம்மை வெற்றி கொள்ள இயலாதவர்கள் நம்நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்க முயல்வதாக அவர் குற்றம் சாட்டினார் வடகிழக்கு மாநிலங்களும் பிரிவினையிலிருந்து விலகி ஒருங்கிணைப்பிற்குள் வருவதாகவும் இதனால் பல ஆண்டுகளாக அங்கு தீர்க்கப்படாத பிரச்னைகளுக்கு தீர்வு எட்டப்பட்டு வருவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார்

இந்நிகழ்ச்சியின்போது ராணுவத்தினரின் அணிவகுப்பு மரியாதையையும் பிரதமர் ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து தீவிரவாதிகளை எதிர்கொள்வது தொடர்பான மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் ஒத்திகை நிகழ்ச்சி தேசிய பேரிடர் மேலாண்மை மத்திய ரிசர்வ் காவல்படையினரின் ஒத்திகை நிகழ்ச்சிகளையும் பிரதமர் பார்வையிட்டார்

அமித்ஷா புதுதில்லி மேஜர் தியான்சந்த் தேசிய விளையாட்டு அரங்கில் ஒற்றுமை ஓட்டத்தை இன்றுகாலை கொடியசைத்து தொடங்கி வைத்தார்

இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஹர்தீப்சிங் பூரி திரு ரமேஷ் பொக்ரியால் திரு ஆர் கே சிங் திரு கிரண் ரிஜுஜு திரு கிஷன்ரெட்டி உள்ளிட்டோரும் கலந்துகொண்டனர் நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் சர்தார் வல்லபாய் படேலின் பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் கொண்டாடப்பட்டு வருகின்றன

ஆளுநர் மாளிகையில் அமைந்துள்ள படேலின் சிலைக்கு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் திருச்சி அகில இந்திய வானொலி நிலையம் திருச்சி மாநகராட்சி உட்பட மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் தேசிய ஒற்றுமை நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது தருமபுரி மாவட்டத்தில் அனைத்து பள்ளிகளிலும் தேசிய ஒற்றுமை தினவிழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது மாணாக்கர் வல்லபாய் படேலின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தின்

காஞ்சிபுரம் மாவட்டம் றீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ் காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனத்தில் இளைஞர்களிடையே தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துவது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது நாமக்கல்லில் ஆட்சித்தலைவர் திரு மெகராஜ் தலைமையில் நடைபெற்ற ஒருமைப்பாட்டு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள் விவசாயிகள் ஆகியோர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்

அன்னாரது மறைவிற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது

பணிக்கு திரும்பாத மருத்துவர்களின் பணியிடங்கள் காலிப்பணியிடமாக அறிவிக்கப்பட்டு அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் கூறினார் மணப்பாறை நடுக்காட்டுப்பட்டி ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுவன் சுஜித்தை உயிருடன் மீட்க முடியாதது தமக்கு வேதனை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டார் அமைச்சர்களும் அதிகாரிகளும் மீட்புபடையினரும் இரவு பகல் பாராமல் சிறுவனை உயிரோடு மீட்க மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை என்றும் அவர் வருத்தம் தெரிவித்தார்

சுஜித் விவகாரத்தில் அரசு தெளிவாக விளக்கம் அளித்தபோதிலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அரசியல் காரணங்களுக்காக குற்றம் சாட்டுவது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்த முதலமைச்சர் தேவையற்ற புரளிகளை பரப்பவேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் அரசு பரிசீலித்து வருவதாக குறிப்பிட்டார்

பொதுமக்கள் நீரோட்டம் அதிகம் உள்ள இடங்களில் செல்

பி எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் மழை அதிகம் உள்ள பகுதிகளில் மக்கள் வெளியே செல்லவேண்டாம் எனவும் அறிவுறுத்தினார்